விருதுவழங்கப்படும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிஅறிவித்துள்ளார்

திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

முழுமையாகமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவருவாய் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

வென்றார் இனிவிரிவானசெய்திகள் நாட்டிற்காகஉயிர்த் தியாகம் செய்தகாவலர்கள் மற்றும் பாதுகாப்புப் படைவீரர்களைநாடுஒருபோதும் மறவாதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

பராமரிப்பதில் மட்டுமன்றிபேரிடர் காலங்களிலும் சட்டஒழுங்கை காவலர்கள் ஆற்றியபணிமகத்தானதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

இதனையொட்டிசெங்கோட்டையில் தேசியக் கொடியையும் பிரதமர் ஏற்றிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசியஅவர் நாட்டின் இறையாண்மைக்குஎதிராகதாக்குதல் நடத்துவோர்களுக்குஉரியபதிலடிகொடுக்கப்படும் என்றுஎச்சரித்தார் காவல்துறையின் செயல்பாடுகளில் நவீனதொழில்நுட்பம் முழுமையாகபயன்படுத்தப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் காவல் சிறிய புகார்களைஅளிப்பதற்காகபொதுமக்கள் நிலையத்திற்குவராமல் இருப்பதைதடுப்பதற்குநவீனதொழில்நுட்பங்கள் உதவிடும் என்றும் திருநரேந்திரமோடிகூறினார் தமிழகத்திலும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளையாட்டி சென்னையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் காவல்துறைதலைவர் திருராஜேந்திரன் பங்கேற்றுகாவலர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினார் தமிழகஅரசுக்குஎதிராகதவறானகுற்றச்சாட்டுக்களைதிமுகதெரிவித்துவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

அஇஅதிமுகஅரசுமக்கள் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இன்றுமதுரையில் இதுதொடர்பாகநடைபெற்றஆய்வுக்கூட்டத்திற்குபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வங்கக் கடலில் மேலடுக்குகழற்சிகாரணமாகமாநிலத்தில் அடுத்த இருதினங்களுக்குபரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவைமாவட்டம் பச்சினாம்பதிமலைவாழ் குடியிருப்புப் பகுதிகளில் வசிப்போர்களுக்குவீடுகள் கட்டித் தரநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகூறியுள்ளார் மழையினால் பாதிக்கப்பட்ட இந்தப் பகுதிமக்கள் தங்கவைக்கப்பட்டிருந்ததற்காலிகநிவாரணமுகாம்களைபார்வையிட்டுஅவர்களுக்குநிவாரணப் பொருட்களைவழங்கிஅவர் பேசினார்

உலகின் மிகப்பெரியஅரசுகாப்பீட்டுத் திட்டமானமக்கள் ஆரோக்கியதிட்டத்தின்கீழ் ஒருமாதத்திற்குள் ஒருவட்சம் பேர் சிகிச்சைபெற்றுள்ளதாகமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் திரு ஜே பிநட்டாகூறியுள்ளார் இணையதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் ஏழைமக்களின் மருத்துவசெலவுகளைகுறைப்பதற்கு இந்ததிட்டம் உதவிகரமாகஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் மத்தியப்பிரதேசத்தைச் சேர்ந்தரேவாஎன்றபயனாளிதற்போதுமருத்துவசிகிச்சைக்காக இத்திட்டத்தின்கீழ் அங்குள்ளமருத்துவமனைஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருப்பதைஅவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்ததிட்டத்தின் ஒருவட்சமாவதுபயனாளி இவர் என்றும் திரு ஜே பிநட்டாஅதில் குறிப்பிட்டுள்ளார் உள்ளசெஷன்ஸ் நீதிமன்றங்களைபினாமிபரிவர்த்தனைசட்டத்திற்கானசிறப்பு நாடுமுவதும் நீதிமன்றங்களாகசெயல்படுவதற்குவகைசெய்யும் அறிவிக்கையைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது

பெண் குழந்தைகளைபாதுகாப்போம் அவர்களுக்குகல்விஅளிப்போம் என்றதிட்டம் வேலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது பெண் குழந்தைகளுக்குஊட்டச்சத்து கசுகாதாரம் கல்வி பாதுகாப்பு ஆகியவற்றுக்குமுக்கியத்துவம் அளித்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தஞ்சாவூர் பெரியகோவில் சிலைக்கடத்தல் தடுப்புப் பிரிவினர் மற்றும் தொல்லியல் துறையினர் இரண்டாம் நாளாக இன்றம் மேற்கொண்டனர்

டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் வெள்ளிப் பதக்கம் வென்றார்

அர்ஜென்டினாவில் நடைபெற்ற இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் பிரதமர் திருநரேந்திரமோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்துவாழ்த்துப் பெற்றனர் இப்போட்டியில் பதக்கம் வெல்வதற்குஉதவிகரமாக இருந்தபயிற்சியாளர்களுக்கும் பிரதமர் பாராட்டுத் தெரிவித்தார் ஆசியசாம்பியன் கோப்பைஹாக்கிபோட்டியில் இந்தியா இன்று ஜப்பானைஎதிர்கொள்கிறது

ப்ரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் தில்வி பெங்கால் அணியையும் புனே பெங்களுர் அணியையும் எதிர்கொள்கின்றன